அனைத்துத்தரப்பினரையும் அரவணைத்து செல்லும் பண்பாடு இந்தியாவின் தனிச்சிறப்பாக திகழ்கிறது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியிருக்கிறார் மத்தியப்பிரதேச மாநிலம் இந்தூரில் தாவூதி போரா அமைப்பால் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த இமாம் உசைன் நினைவு நாள் நிகழ்ச்சியில் கலந்துகொண்டு பேசிய அவர் உலகம் ஒரே குடும்பம் என்ற தத்துவத்தை தேசம் பேணிவருவதாக குறிப்பிட்டார் இந்தியா தனது கடந்த காலம் குறித்து பெருமிதம் கொள்கிறது நிகழ் மற்றும் எதிர்காலம் பற்றி நம்பிக்கையுடன் திகழ்கிறது என்றார் அவர்

மேலும் காற்றாலை மின்சார உற்பத்திப்பருவம் இம்மாத மத்தியில் முடிவடைவதால் மின் விநியோகம் நெருக்குதலுக்கு உள்ளாகியிருப்பதாக அவர் அக்கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார்

பிரதமரை கேட்டுக்கொண்டுள்ளார் குடியரசுத் துணைத்தலைவர் திரு வெங்கையா நாயுடு ஏழு நாள் அரசுமுறைப் பயணத்தின் முதற்கட்டமாக சொ்பியா தலைநகா் பெல்கிரேடு க்கு இன்று புதுதில்லியிலிருந்து புறப்பட்டுச் சென்றாா் அவருடன் மத்திய நிதித்துறை இணை அமைச்சர் திரு சிவ்பிரகாஷ் சுக்லா நான்கு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் தொழில்துறை பிரதிநிதிகள் சென்றுள்ளனர் திரு வெங்கையா நாயுடு மால்டா ருமேனியா ஆகிய நாடுகளுக்கும் செல்லவுள்ளார்

இந்த வழக்கு தொடர்பாக கேரள காவல்துறை மீது நடவடிக்கை தேவையில்லை என்று அம்மாநில உயர்நீதிமன்றம் அளித்த தீர்ப்பை எதிர்த்து திரு நம்பி நாரயாணன் தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனுவை விசாரித்த தலைமை நீதிபதி திரு தீபக் மிஸ்ரா தலைமையிலான அமா்வு இந்த உத்தரவை பிறப்பித்தது அவர் மீது முகாந்திரமற்ற வழக்கு பதிவு செய்ததற்காக அப்போதைய கேரள காவல்துறை தலைவா் மற்றும் இரண்டு காவல்துறை கண்காணிப்பாளர்கள் ஆகியோரை விசாரிக்க ஒய்வுபெற்ற நீதிபதி திரு டி கே ஜெயின் தலைமையில் குழு அமைத்தும் நீதிபதிகள் உத்தரவிட்டனர்

பின்னர் இந்த வழக்கை விசாரித்த சிபிறு அவர் குற்றமற்றவர் என்று அறிவித்தது

இன்று சத்திஷ்கர் தலைநகர் ராய்பூரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கைவினைக் கலைஞர்களுக்கான ஷில்ப் குரு தேசிய விருதுகளை அவர் வழங்கினார் நிகழ்ச்சியில் பேசிய அவர் கைவினைப் பொருட்களின் ஏற்றுமதி மதிப்பு வெளிநாடுகளில் இந்திய கலாச்சாரம் பெற்று வரும் வரவேற்புக்கு அடையாளமாக திகழ்கிறது என்றார் திறந்தவெளி கழிப்பிடங்கள் இல்லாத கிராமங்களுக்கு குடிநீர் குழாய்கள் அமைக்க முன்னுரிமை வழங்கப்படுவதாக மத்திய குடிநீர் விநியோகம் மற்றும் துப்புரவுத்துறை செயலாளர் திரு பரமேஸ்வரன் கூறியிருக்கிறார் தூய்மையே சேவை என்ற பொருள்படும் ஸ்வச்சதாஹி சேவா என்ற இயக்கம் நாளை தொடங்குவதையொட்டி

நாடு முழுவதும் இன்று ஹிந்தி தினம் கொண்டாடப்பட்டது

ஹிந்தி மொழியை மேம்படுத்த சிறப்புமிக்க பணியாற்றிய பல்வேறு துறைகள் அமைச்சகங்கள் அலுவலகங்கள் ஆகியவற்றின் தலைமைப் பொறுப்பில் உள்ளவர்களுக்கு குடியரசுத் துணைத்தலைவர் திரு வெங்கையா நாயுடு ராஜ் பாஷா விருதுகளை வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் பேசிய மத்திய உள்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத்சிங் ஹிந்தி மொழி தேசத்தை இணைக்கிறது என்றார் சென்னை அகில இந்திய வானொலி சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் இந்தி இருவார விழா போட்டிகளில் வெற்றிபெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன சென்னை சேலம் எட்டுவழிச்சாலை திட்டத்திற்கான நில எடுப்பு பணிகளை இருவாரங்கள் நிறுத்தி வைப்பதாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் மத்திய அரசு தெரிவித்துள்ளது இதுதொடர்பான வழக்கு இன்று நீதிபதிகள் திரு டி எஸ் சிவஞானம் திருமதி வி பவானி சுப்பராயன் அடங்கிய அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது அப்போது சாலை வழித்தடத்தின் அகலத்தை மாற்றியமைக்க திட்டமிட்டுள்ளதாகவும் இதுபற்றி இன்னமும் இறுதி முடிவு எடுக்கப்படவில்லை என்றும் மத்திய அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டது இத்திட்டம் தொடர்பான சுற்றுச்சூழல் பாதிப்பு மதிப்பீட்டு அறிக்கையை தாக்கல் செய்யுமாறு நீதிபதிகள் உத்தரவிட்டனர்

பேரறிஞர் அண்ணா பிறந்ததினம் நாளை கொண்டாடப்படுவதையொட்டி தமிழக அரசு சார்பில் காவல்துறை

இதற்கான உத்தரவை முதலமைச்சர் திரு எடப்பாடி கே பழனிசாமி பிறப்பித்துள்ளார் அனைவருக்கும் வங்கி சேவைத்திட்டம் ஈரோடு மாவட்டத்தில் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது அதன் பயன்கள் குறித்து பயனாளி ஒருவர் தமது அனுபவத்தை பகிர்ந்துகொள்கிறார்

சமூக நீதிக்கு பாடுபட்டவரும் சுதந்திரப்போராட்ட வீரருமான ராமசாமி படையாச்சியார் நினைவாக கடலூர் மாவட்டம் மஞ்சக்குப்பத்தில் அமைக்கப்படவுள்ள வெண்கலச்சிலையுடன் கூடிய நினைவு மண்டபத்திற்கு முதலமைச்சர் இன்று காணொலி காட்சி வாயிலாக அடிக்கல் நாட்டினார்

திமுக முதன்மைச்செயலாளராக முன்னாள் மத்திய அமைச்சர் திரு டி ஆர் பாலு நியமிக்கப்பட்டுள்ளார் இதற்கான அறிவிப்பை கட்சித்தலைவர் திரு மு க ஸ்டாலின் வெளியிட்டுள்ளார் திரு டி ஆர் பாலு இன்று திரு மு

ஸ்டாலின் கட்சியின் பொருளாளார் திரு துரைமுருகன் ஆகியோரை சந்தித்து வாழ்த்து பெற்றார்

தமிழக மக்களின் உணர்வுக்கும் ஆளுநர் மதிப்பளிக்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தமிழ்நாடு மாநிலக்குழு கூறியிருக்கிறது அக்கட்சியின் மாநிலச்செயலாளர் திரு இரா முத்தரசன் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மாநில அரசின் பரிந்துரையை ஆளுநர் மத்திய அரசுக்கு அனுப்பி வைத்துள்ளதாகவும் இது காலம் கடத்தும் செயல் என்றும் குறிப்பிட்டுள்ளார் வடகிழக்கு பருவமழை தொடங்கும் முன்பு சென்னையில் வெள்ள நீர் வடிகால்களை சீரமைக்கும் பணிகளை நிறைவேற்ற வேண்டும் என்று பாமக நிறுவனர் மருத்துவர் ச ராமதாசு கேட்டுக்கொண்டுள்ளார் அவர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஆக்கிரமிப்புகளை சிறு மழை பெய்தால் கூட தண்ணீர் தேங்குவதற்கு காரணம் என்றும் அவற்றை அகற்ற வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார்

இவருடன் விஜய்வீர் சித்து ராஜ்கன்வர் சிங் சாந்து ஆகியோர் இணைந்து குழுப் போட்டியிலும் தங்கப்பதக்கம் வென்றனர்